இரண்டாம்கட்ட மக்களவை தேர்தலுக்கான வேட்புமலுக்களை விலக்கி கொள்வதற்கான கடைசி நாளான இன்று அந்த தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் பணி நடைபெறுகிறது

ஒடிசா தெலுங்கானா மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஹரியானாவில் பிரச்சாரம் செய்தார்

குஜராத்தில் வன்முறை தாக்குதல் வழக்கில் பட்டிதார் அமைப்பு தலைவர் ஹர்தீக் படேலுக்கு எதிரான தண்டளையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் மறுத்ததை அடுத்து அவர் மக்களவை தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பட்காம் மாவட்டத்தில் இரண்டு தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டு வீழ்தியுள்ளனர்

இனி விரிவான செய்திகள் இரண்டாம்கட்ட மக்களவை தேர்தலுக்கான வேட்புமலுக்களை விலக்கி கொள்வதற்கான கடைசி நாளான இன்று அந்த தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் பணி நடைபெறுகிறது

தமிழகத்தில் இறுதிவேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

ஜம்மு கஷ்மீர் கர்நாடகா மத்தியபிரதேசும் மஹாராஷ்டிரா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இவர்கள் போட்டியிட உள்ளனர்

முன்னாள் மக்களவை தலைவர் திருமதி மீரா குமார் காங்கிரஸ் சார்பிலும் சரத் யாதவ் ரகுவன்ஸ் பிரசாத் சிங் ஆகியோர் ஆர்ஜேடி சார்பிலும் போட்டியிட உள்ளனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பீகாரில் மேலும் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளது பேபுசாராய் சும்பாரான் மதுபாரி ஆகிய தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிட உள்ளது

தெலங்காளா மாநிலம் கர்னூல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பூதப்பூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தம் நாட்டு மக்களின் காவலாளியாக செயல்பட்டு மக்களுக்கான திட்டங்களை தமது அமைச்சரவை சகாக்களுடன் நிறைவேற்றிவந்ததாக கூறினார் தங்கள் பணியை தொடர மக்களின் ஆதரவை கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பயங்கரவாதம் இரும்புகரம் கொண்டு ஒடுக்கபட்டதாகவும் சாமானிய மக்கள் எவ்வித அச்சமுமின்றி வாழ முடிந்ததகாவும் திரு மோடி குறிப்பிட்டார் தெலங்கானாவில் மக்களவைக்கும் மாநில சுட்டப்பேரவைக்கும் தனித்தனியாக தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பது மக்களுக்கு கூடுதல் கமையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான தெலங்கானா அரசு மத்திய அரசின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கான வீட்டுவசதி திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்தி மக்களின் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கவில்லை என்று பிரதமர் குற்றம் சாட்டினார்

மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் மக்கள் பணிகளை தங்கு தடையின்றி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் மகளிருக்கான அதிகாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முத்ரா வங்கி திட்டத்தின் மூலம் மகளிர் தொழில் முனைவோருக்கு வங்கி கடனுதவி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பிஜேபி அரசு சீட்டு கம்பெளிகளை ஊக்குவித்து மக்களின் பணம் அபகரிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பணக்காரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்ததாகவும் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாயிகள் மற்றும் நலிவடைந்தவர்களுக்காகவும் பாடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் யமுனா நகரில் தேர்தல் பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் பிஜேபி அளித்த உறுதியை நிறைவேற்றியதில்லை என்றும் காங்கிரஸ் கட்சி தமது வாக்குதிகளை நிச்சுயம் நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்ட யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிசெய்யும் சாதனம் மிகவும் பொருத்தமானது என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கும் பரிசோதளைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட பின்னரே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

குஜராத்தில் வன்முறை தாக்குதல் வழக்கில் பட்டிதார் அமைப்பு தலைவர் ஹர்தீக் படேலுக்கு எதிரான தண்டளையை நிறுத்தி நவைக்க உயர்நீதிமன்றம் மறுத்ததை அடுத்து அவர் மக்களவை தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பட்காம் மாவட்டத்தில் உள்ள கட்சூ காலன் காட்டர்கான் என்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இரண்டு தீவிரவாதிகள் கட்டுக்கொல்லப்பட்டனா்

இதில் ஒரு வீரருக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன

இருப்பினும் இவர்களின் அடையாளம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்

மற்றொரு ஆட்டத்தில் தென்கொரியா இரண்டு கோல் போட்டு ஜப்பானை வீழ்த்தியது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று ஐதராபாதில் நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஐதராபாத் சன்ரைஸர்ஸ் அணியை எதிர் கொள்கிறது